அமெரிக்க அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள திரு ஜோ பைடன் துணை அதிபர் திருமதி கமலா ஹாரிஸுக்கு குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர்

என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார்

தமிழகத்தில் தடையற்ற மின்சாரம் இடவசதிகள் கிடைப்பதால் ஏராளமான புதிய தொழில்கள் தொடங்கப்படுவதாக மின்துறை அமைச்சர் திரு தங்கமணி தெரிவித்துள்ளார்

இன்று ஹைதராபாத் அணி தில்லி அணியை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் அமெரிக்க அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள திரு ஜோ பைடன் மற்றும் துணை அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள திருமதி கமலா ஹாரிஸ் ஆகியோருக்கு குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் வாழ்தது தெரிவித்துள்ளனர் கடந்த மூன்றாம் தேதி நடைபெற்ற அமெரிக்க அதிபர் தேர்தலில் பதிவான வாக்குகள் தொடர்ந்து எண்ணப்பட்டு வருகின்றன

இதன்மூலம் திரு ஜோ பைடன் வெற்றி உறுதியாகியுள்ளது இதேபோன்று துணை அதிபர் பதவிக்கு போட்டியிட்ட தமிழகத்தின் திருவாரூர் மாவட்டம் துளசேந்திரபுரத்தை பூர்வீகமாகக் கொண்ட திருமதி கமலா ஹாரிஸ் வெற்றி பெற்றுள்ளார் இந்த வெற்றியின் மூலம் திருமதி கமலா ஹாரிஸ் அமெரிக்காவின் முதலாவது பெண் துணை அதிபர் மற்றும் முதலாவது தெற்காசிய மற்றும் கருப்பின துணை அதிபர் என்ற சிறப்பை பெறுகிறார் இந்நிலையில் தேர்தவில் வெற்றி பெற்றுள்ள திரு ஜோ பைடன் திருமதி கமலா ஹாரிஸ் ஆகியோருக்கு குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் வாழ்த்து தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் திரு ஜோ பைடனின் பதவிக்கூலத்தில் அவருடன் இணைந்து பனியாற்றி இந்தியா அமெரிக்கா நட்புறவுகளை மேலும் வலுப்படுத்த தயாராக இருப்பதாகக் கூறியுள்ளார் பிரதுர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் இந்திய அமெரிக்க நட்புறவை வலுப்படுத்துவதில் திரு ஜோ பைடனின் பங்களிப்பு மிகவும் முக்கியமானது மற்றும் விலை மதிப்பற்றது என தெரிவித்துள்ளார் திரு ஜோ எபடலுடன் இணைந்துப் பனியாற்றி இருதரப்பு நட்புறவை புதிய உச்சத்திற்கு கொண்டுச் செல்வதை ஆவலுடன் எதிர்நோக்கியிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் இதேபோன்று துணை அதிபராக வெற்றி பெற்றுள்ள திருமதி கமலா ஹாரிஸுக்கு வாழ்த்துத் தெரிவித்துள்ள பிரதமர் அவரது வெற்றி இந்திய அமெரிக்கர்கள் அனைவருக்கும் மிகுந்த பெருமிதம் அளிக்கக்கூடியது என்று குறிப்பிட்டுள்ளார் வலுவான நிலையில் உள்ள இந்திய அமெரிக்க நட்புறவு திருமதி கமவா ஹாரிஸின் ஒத்துழைப்புடன் மேலும் வலுப்பெறும் என்றும் பிரதமர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் காங்கிரஸ் கட்சித் தலைவர் திருமதி சோனியாகாந்தி திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் உள்ளிட்டோரும் திரு ஜோ பைடன் மற்றும் திருமதி கமலா ஹாரிஸுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் குஜராத் மாநிலம் சூரத் சௌராஷ்ட்ரா பகுதிகளுக்கு இடையேயான வர்த்தக ரீதியான படகுப் போக்குவரத்து சேவையை பிரகமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்க உள்ளார்

காணொலி காட்சி வாயிலாக நடைபெற உள்ள இந்த நிகழ்ச்சியில் படகில் பயணம் செய்ய உள்ள பயணிகள் மற்றும் உள்ளூர் பயனாளிகளிடம் பிரதமர் கலந்துரையாட உள்ளார் அனைத்து நான்கு சக்கர வாகனங்களுக்கும் வரும் ஜனவரி ஒன்றாம் தேதிமுதல் பாஸ்டேக் நடைமுறை கட்டாயமாக்கப்படுவதாக மத்திய சாலைப்போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அறிவித்துள்ளது

மேலும் பாஸ்டேக் பொருத்தப்பட்ட பிறகே வாகன தகுதிச் சான்றிதழை புதப்பிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது மத்திய அரசின் அடல் புதுமை இயக்கமும் ரஷ்யாவின் சிரியஸ் நிறுவனமும் இணைந்து இந்தியா ரஷ்யாவைச் சேர்ந்த பள்ளிக் குழந்தைகளுக்கான இணைய வழி கண்டுபிடிப்புத் திட்டத்தை தொடங்கியுள்ளன

வீட்டிலிருந்தே கல்வி பயில்வது குறித்த மாணவர்களின் மனநிலையை அறிந்து அஅற்கேற்ப நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் மதுரையில் தளியார் பள்ளிகளுக்கு அங்கீகார ஆணைகளை வழங்கிய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனைத் தெரிவித்தார்

நாமக்கல் மாவட்டம் மோகனூர் உள்ளிட்ட பகுதிகளில் அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கிப் பேசிய அவர் கடந்த பத்து ஆண்டுகளில் மாநிலத்தில் பல்வேறு திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டுள்ளது என்றார் மேட்டுரையடுத்த பூளாம்பட்டி கூட்டுக்குடிநீர்த் திட்டம் மூலம் திருச்செங்கோடு குமாரபாளையம் பகுதிகளுக்கு தடையற்ற குடிநீர் வசதி கிடைக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் வேளாண்மை பொறியியல் துறை மூலம் ஊராட்சி அளவிலான கூட்டமைப்புகளில் உள்ள மகளிர் சுய உதவிக்குழுவினருக்கு துணை வேளாண் இயந்திர திட்டத்தின் மூலம் பல்வேறு வேளாண் கருவிகள் வழங்கப்படுவதாக மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு எம் ஆர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார் கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதிகளில் புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டிப் பேசிய அவர் மகளிர் சுய உதவிக் குழுவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள இயந்திரங்களை அவர்கள் விவசாயிகளுக்கு வாடகைக்கு வழங்கி வருவாய் ஈட்டலாம் என்றார்

திருவாரூர் மாவட்டம் குடவாசல் ஊராட்சி ஒன்றிய அலுவலகக் கட்டுமானப் பணிகளை ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அரசு வளர்ச்சி திட்டப்பணிகளை விரைந்து முடித்திட முதலமைச்சர் அறிவுறுத்தியிருப்பதாகக் கூறினார் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறில் நடைபெற்ற சிறப்பு முகாமில் மாற்றுத்திறனாளிகளுக்கான தேசிய அடையாள அட்டைகளை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேவூர் ராமச்சந்திரன் வழங்கினார் இதேபோன்ற முகாம்கள் மாவட்டத்தின் பிற பகுதிகளிலும் தொடர்ந்து நடத்தப்பட உள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார் இருவரிச்செய்திகள் இந்திய வெளியுறவுப்பணி அதிகாரியான திருமதி விதிஷா ஸ்மத்ரா ஐநாவின் நிர்வாக மற்றும் நிதிநிலை சார்ந்த கேள்விகளுக்கான ஆலோசனைக்குழு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் மத்திய தகவல் சமாரியா ஆணையர்களாக திரு ஹீராவால் திருமதி சரோஜ் புன்ஹாணி மற்றும் திரு உதய் மஹூர்க்கர் ஆகியோர் நேற்று பொறுப்பேற்றுக் கொண்டனர் தமிழகம் கேரளா ஆந்திரா தெலங்கானா மாநிலங்களில் நெல் கொள்முதல் மும்முரமாக நடைபெற்று வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது

நீலகிரி மாவட்டத்தில் யானைகள் வழித்தடத்தில் அமைந்துள்ள தங்கும் விடுதிகளை ஆய்வு செய்ய உச்சநீதிமன்றத்தால் அமைக்கப்பட்ட ஓய்வு பெற்ற நீதிபதி திரு வெங்கட்ராமன் தலைமையிலான குழுவினர் பொக்காபுரம் பகுதியில் நேற்று ஆய்வு மேற்கொண்டனர் விளையாட்டுச்செய்திகள் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இறுதிப்போட்டிக்கான இரண்டாவது தகுதிச்சுற்று ஆட்டத்தில் இன்று ஹைதராபாத் அணி தில்லி அணியை எதிர்கொள்கிறது இப்போட்டி அபுதாபியில் இரவு ஏழரை மணிக்குத் தொடங்குகிறது மகளிர் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி சேலஞ்ச் கிரிக்கெட் போட்டியில் ஷார்ஜாவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் குப்பர் நோவாஸ் அணி ட்ரையல் பிளேசர்ஸ் அணியை இரண்டு ரன் வித்தியாகத்தில் வென்றது நாளை நடைபெற உள்ள இறுதியாட்டத்தில் இதே அணிகள் மோத உள்ளன ஜெர்மனியில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியின் இறுதியாட்டத்தில் இன்று இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் அமெரிக்காவின் செபஸ்டியன் கோர்டாவை எதிர்கொள்கிறார்